ரோட்ரிகோ துடர்டேவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திலுள்ள வசதிகளை தனிபார் துறையினரும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மோட்டார் வாகனங்களுக்கான பர்மிட் வாங்குதல் கட்டணம் மற்றும் வரி புதப்பித்தல் ஆகியவற்றக்கான கால அவகாசம் செட்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் அடுத்த கல்வியான்டுக்காள கல்வி நேரத்தைக் குறைப்பது பாடதிட்டங்களை கருக்குவது குறித்து அரசு விரைவில் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் வந்தே பாரத் இயக்கத்தின் மூன்றாம் கட்டமாக ஐரோப்பிய நாடுகளுக்காள டிக்கெட்டுக்களை இன்று மாலை மூன்று முப்பது மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஏர் இந்தியா நிறுவளம் அறிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவலையடுத்து உலகில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைக் குறித்து பிலிப்பைள்ஸ் அதிபர் திரு ரோட்ரிகோ துடர்டேவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் பிலிப்பைன்சுக்கு மருந்துப் பொருட்களை அனுப்பியதற்காக அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மனித குலம் எதிர்நோக்கியுள்ள இந்த சவாலான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தரமான மருந்துப் பொருட்களை மக்கள் வாங்கக் கூடிய விலையில் இந்தியா தயாரித்து வருவதாக அவர் கூறினார் இருதரப்பு நட்பில் இரு நாடுகளும் பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் திருப்திகரமாக செயலாற்றி வருவதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பிலிப்பைன்ஸ் ஒரு முக்கியமான நாடாக திகழவதாக பிரதமர் கூறினார் அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான வாழ்த்துக்களை பிரதமர் திரு மோடி தெரிவித்தார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் வின்வெளி ஆய்வு நடவடிக்கைகளில் தனிபார் துறை ஒத்தழைட்பும் தேவை என்று வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான அரசின் சாதளைகளை குறிப்பிட்ட அவர் செயற்கைக் கோள் தயாரிப்பு மற்றும் இதர செயல்டாடுகளில் தனியார் நிறுவன்ங்களும் இணைந்து இஸ்ரோவுடன் பயனிக்க வேண்டும் என்றார் எதிர்காவத்தில் கிரகங்களில் ஆராய்சிக்களை மேற்கொள்ளுவதற்கு தனியார் துறையினர் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் இந்தியா முதல் முறையாக ககன்யாள் விண்கலம் மூவம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளதாக கூறிய அமைச்சர் வீரர்களுக்கான பயிற்சி ரஷ்யாவில் தொடங்கியதாகவும் கோவிட் தொற்று காரணத்தால் அதில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் இளம் மாணவர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் யுவிகா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கோவிட் தொற்று காலத்தில் மருத்துவர்களுக்கான உபகரணங்களைத் தயாரிப்பதிலும் தனி மனித பாதுகாப்பு சாதனங்களைத் தயாரிப்பதிலும் இஸ்ரோ சிறப்பாக பங்கெடுத்து வருவதாக தெரிவித்தார் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை அடுத்து மோட்டார் வாகனங்களுக்கான பர்மிட் வாங்குதல் கட்டணம் மற்றும் வரி புதுப்பித்தல் ஆகியவற்றக்கான கால அவகாசும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இது தொடர்பாள ஆலோசனை அளைத்து மாநில அரசுகளுக்கும் யூளியள் பிரதேசங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

அடுத்த கல்வியாண்டுக்கான கல்வி நேரத்தைக் குறைப்பது பாடதிட்டங்களை கருக்குவது குறித்து அரசு விரைவில் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அளம்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள குழ்நிலையக் கருத்தில் கொன்டு ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான பெற்றோர் இதனை வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார்

இந்த நிபுணர் குழுவினர் நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியிவான அனுகு முறைகளையும் ஆலோசனைகளையும் அந்தந்த மாநில அரசுகளுக்கு வழங்குவாா்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பொது கனதார நிபுணர்கள் இரண்டு பேர் தொற்றுநோய் நிபுணர்கள் மருத்துவ பணியாளர்கள் மத்திய அரசில் பணிபுரியும் மூத்த இணைச் செயல் அந்தஸ்திலான அதிகாரி ஒருவர் இடம் பெற்றுள்ளனர் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை ஆகியவற்றுக்காக மாநில சுகாதாரத்துறைக்கு இந்த குழுவினர் உதவி செப்வார்கள் மத்திய குழுவினருக்கு மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ள ஏற்கனவே பல மாவட்டங்கள் மற்றும் நகராட்சிகளில் தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன

வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் மூன்றாம் கட்டமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான டிக்கெட்டுக்களை இன்று மாலை மூன்று முப்பது மணி முதல் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் தங்கியிருப்பவர்கள் தாயகம் வரவிரும்பினால் அவர்கள் இந்திய தூதரகங்களில் தங்களை பதிவு செய்து கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தொற்று காலத்தில் உலகிலேயே அதிக பட்சமாக இந்தியாவில் தான் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் வந்தே பாரத் இயக்கத்தின் மூன்றாம் கட்டத்தில் ஐரோப்பா ஆஸ்திரேலியா

மத்திய ஆப்பிரிக்க நாடாள ப்புரன்டி அதிபர் பியர் குறந்நிசா மாரளடப்பால் காலமானார்

கடந்த சனிக்கிழமையன்று மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஞாயிற்றுக் கிழமை அவரது உடல்நிலை தேரியதாகவும் திங்கட்கிழமை திடீரென்று உடல்நிலை மோசமடந்ததையடுத்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சென்ற மாதம் நடைபெற்ற தேர்தலுக்குப் பின்னர் ஆளும் கட்சியின் வெற்றி பெற்ற வேட்பாளர் இவாரிஸ்டா டாயிஷிமேயி பொறுப்பேற்பதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அதிபர் மரணமடைந்தார்